நாடாளுமன்றகூட்டத்தொடர் நாளைதொடங்குகிறது இதில் இஸ்லாமியமகளிர் திருமணபாதுகாப்பு சுட்டத்திருத்தமசோதாஉள்ளிட்டபல்வேறுமுக்கியமசோதாக்களைதாக்கல் செய்யமத்திய அரசுதிட்டமிட்டுஉள்ளது

நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

டாக்டர் ஷர்ஷ்வர்தன் இன்றுஆய்வு மேற்கொண்டார்

உலகவில்வித்தைசாம்பியன் ஷிப் போட்டியில் இந்தியாவெள்ளிப்பதக்கம் வென்றது

மாநிலங்களவைவரும் வியாழக்கிழமைதொடங்குகிறது

இதனையடுத்துமக்களவைதலைவரைதேர்ந்தெடுப்பதற்கானதேர்தல் நடைபெறும் பின்னா் குடியரசுத்தலைவா் உரையின் மீதானநன்றிதெிவிக்கும் தீர்மானம் மற்றும் பொதுபட்ஜெட் தாக்கல் ஆகியன இடம் பெறும் இதனையடுத்துநாடாளுமன்றத்தை சுமூகமாகநடத்துவதுதொடர்பாகபிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையில் அனைத்துக்கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்றுநடைபெற்றது இக்கூட்டத்தில் உரையாற்றியபிரதம் மக்கள் நலன் சார்ந்தபிரச்சிளைகள் குறித்துநாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமானவிவாதம் நடைபெறவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார் தேசியநலன் சார்ந்தமுக்கியபிரச்சினைகள் குறித்துவிவாதிக்கஅரசுதயாராக இருப்பதாகஅவர் கூறினார் புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்டஉறுப்பினா்களைவரவேற்றபிரதமா் புதியஉத்வேகத்துடன் நாடாளுமன்றசெயல்பாடுகள் அமையும் என்றுநம்பிக்கைதெரிவித்தாா் அரசியல் வேறுபாடுகளைமறந்துநாட்டைவளர்ச்சிப்பாதைக்குகொண்டுசெல்லதேவையானநடவடிக்கைகளில் அனைத்துக் கட்சிகளும் ஒன்றிணைந்துசெயல்படவேண்டும் என்றுஅவர் கேட்டுக் கொண்டார்

அவைநடவடிக்கைகளுக்கு இடையூற ஏற்படாதவகையில் ஆக்கப்பூர்வமானவிவாதங்கள் நடைபெறுவதைஉறுப்பினர்கள் உறுதிசெய்யவேண்டும் என்றுபிரதமர் கேட்டுக் கொண்டார்

வரும் வியாழக்கிழமைநடைபெறவுள்ள இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார்

பிரகலாத் ஜோஷி காங்கிரஸ் கட்சியின் திரு குலாம் நபிஆசாத்திரு ஆனந்த் ஷாமா தேசியவாதகாங்கிரஸ் கட்சியின் திருமதி சுப்ரியாகலே திமுகவின் திரு டி ஆர்பாலு திரிணாமூல் காங்கிரஸ் கட்சியின் திரு டெரிக் ஓ ப்ரையன் தேசியமாநாட்டுக் கட்சியின் திரு ஃபரூக் அப்துல்லா அஇஅதிமுகவின் திரு நவநீதகிருஷ்ணன் மற்றும் சமாஜ்வாதிகட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் ஆகியோா் கலந்துகொண்டனா் இந்தக் கூட்டத்திற்குபின்னா் செய்தியாளா்களிடம் பேசியநாடாளுமன்றவிவகாரங்கள்துறைஅமைச்சா் திரு அனைத்துமாநிலசட்டப்பேரவைமற்றும் பிரகலாத் ஜோஷி மக்களவைத் தேர்தலைஒரேநேரத்தில் நடத்துவத்தொடர்பாகஅனைத்துக்கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்குபிரதமர் திரு நரேந்திரமோடிஅழைப்பு விடுத்துள்ளதாககூறினார்

அனைத்துக்கட்சிநாடாளுமன்றஉறுப்பினா்களின் கூட்டம் பிரதமர் திரு

நாடாளுமன்றகூட்டத்தொடர் நாளைதொடங்குவதையொட்டிமுக்கியபிரச்சினைகள் குறித்தசிறப்பு விவாதத்திற்குஅகில இந்தியவானொலியின் புதுதில்லிசெய்திப்பிரிவு ஏற்பாடுசெய்துள்ளது

நாடாளுமன்றமாநிலங்களவையின் ஆறு இடங்களுக்கான இடைத்தேர்தலைதேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கானஅறிவிக்கைநாளைமறுநாள் வெளியிடப்படுகிறது

அடுத்தமாதம் ஐந்தாம் தேதிவாக்குப்பதிவு நடைபெறும்

உத்தரப்பிரதேசமாநிலம் அயோத்தியாவிற்குசிவசேனாகட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே திரு இன்றுபயணம் மேற்கொண்டார் ராம் லல்லாகோவிலில் திரு

பீகார் மாநிலம் முசாஃபா்பூரில் முளைக்காய்ச்சல் பரவுவதைதடுப்பதற்குமேற்கொள்ளப்பட்டநடவடிக்கைகள் குறித்துமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஷர்ஷ்வர்தன் இன்றுஆய்வு செய்தார் முசாஃபா்பூரில் உள்ளமருத்துவமனையில் முளைக்காய்ச்சல் பாதிப்பால் சிகிச்சைபெற்றுவரும் குழந்தைகளைபார்வையிட்டுஅவர்களுக்குவழங்கப்பட்டுவரும் சிகிச்சைகள் குறித்துஅவர் கேட்டறிந்தார் பின்னா் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுவரும் நடவடிக்கைகள் குறித்துககாதாரத்துறை இணையமைச்ச் திரு அஸ்வினிகுமாா சௌபேமற்றும் அம்மாநிலககாதாரத்துறைஅமைச்ச் திரு மங்கல் பாண்டேஆகியோருடன் விரிவானஆலோசனைநடத்தினார் இதனையடுத்துசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நோயைக் கட்டுப்படுத்துவதற்கானமாநிலஅரசின் நடவடிக்கைகளுக்குமத்திய அரசு அனைத்துஉதவிகளும் வழங்கும் என்றுகூறினாா்

அமெரிக்கா சீனா இடையேவர்த்தகப்போர் நிலவிவரும் சுழலில் இந்தியபொருள்களுக்கானஏற்றுமதிவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகமத்தியவர்த்தகத்துறைஅமைச்சகத்தின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முதலில் உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டிகுறித்தசெய்திகள்

மான்செஸ்டரில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் டாஸ் வென்றபாகிஸ்தான் முதலில் பந்துவீசதீர்மானித்தது

நெதா்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் சீனா தங்கப்பதக்கம் வென்றது

இதன்மூலம் இந்தியாஅரையிறுதிக்குமுன்னேறும் வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது